மாநிலங்களவை துணை தலைவராக தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த திரு ஹரிவன்ஸ் நாராயண் சிங் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்

மறைந்த திமுக தலைவர் அமரர் கருணாநிதியின் சமாதியில் இன்றும் திரளான மக்களும் கட்சி தொண்டர்களும் அஞ்சலி செலுத்தினர்

மாநிலங்களவை துணை தலைவர் தேர்தலில் தேசிய தனநாயக கூட்டணி வேட்பாளர் திரு ஹரிவன்ஸ் நாராயண் சிங் வெற்றி பெற்றுள்ளார் அவர் எதிர்கட்சி வேட்பாளர் திரு

ஹரிபிரசாத்தை தோற்கடித்தார்

ஹரிவன்ஸ் நாராயண் சிங் வெற்றி பெற்றதை மா நிலங்களவைத் திரு வெங்கய்யா நாயுடு அறிவித்தார்

ஹரிவன்ஸை அவைத் தலைவர் திருஅருண்ஜேட்லியும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திருஅனந்தகுமாரும் அவரது இருக்கைக்கு அழைத்து சென்றனர் திருஹரிவன்ஸ் நாராயண் சிங் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர் திருஹரிவன்ஸ் நாராயண் சிங் கிற்கு பிரதமர் திருநரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் திருஹரிவன்ஸ் நாராயண் சிங் கட்சி பாகுபாடுயின்றி அவை நடவடிக்கைகளை மேற்கொள்வார் என எதிர்பார்ப்பதாக எதிர்கட்சி தலைவர் திருகுலாம்நபி ஆசாத் தெரிவித்தார் தமக்கு தெரிவிக்கப்பட்ட பாராட்டுகளுக்கு பதில் அளித்த திரு ஹரிவன்ஸ் நாராயண் சிங் அவையின் துணை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் தாம் எந்த கட்சியையும் சேர்ந்தவர் அல்ல என்றும் அவை நடவடிக்கைகளை கட்சி பாகுபாடுயின்றி நடத்த இருப்பதாகவும் கூறினார் அவை நடவடிக்கைகளை குழுகமாக நடத்துவதில் அனைத்து உறுப்பினர்களும் தமக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

இயக்கத்தில் பங்கேற்றவர்களை நினைவு கூர்ந்துள்ளார் வளர்ச்சி திட்டங்கள் இயற்கையையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கும் வகையில் அமைய வேண்டியது அவசியம் என்று மத்திய எரிசக்தி துறை அமைச்சர் திருஆர்

புதுடெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் இன்று பேசிய அவர் கற்றுச்தூழல் குறித்து அனைவரும் விழிப்புடனும் ஆர்வத்துடனும் செயல்பட வேண்டியது அவசியம் என்றார் கற்றுச்சூழல் பாதிக்காத வகையில் தொழில் வளர்ச்சியை உறுதி செய்து இயற்கையை பாதுகாக்க வேண்டிய ஒரு சவாலை எதிர்கொள்ள அனைவரும் அருங்கிணைந்து முயற்சிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் உள்நாட்டு உற்பத்தியை ஜவுளி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணை அமைச்சர் திரு

தாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்

சினாவில் இருந்து இறக்குமதியை தடுக்க பொருள் குவிப்பு வரி மற்றும் இறக்குமதி வரி உயர்த்தி இருப்பதாகவும் அவர் கூறினார் பிளாஸ்டிக்கிலான தேசியகொடியை மக்கள் பயன்படுத்தக் கூடாது என மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்த உத்தரவு பின்பற்றப்படுகிறதா என்பதை மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது பிளாஸ்டிக்கிற்கு மக்கும் தன்மை குறைவாக இருப்பதால் இதனால் தயாரிக்கப்பட்ட தேசியகொடியை பயன்படுத்தக்கூடாது என்று உள்துறை அமைச்சக சுற்றிக்கை ஒன்று தெரிவிக்கிறது தேசிய நிகழ்ச்சிகளிலும் கலாச்சார நிகழ்ச்சிகளிலும் காகிதத்தாலான தேசியகொடிகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும் அதை பின்னர் முறையாக அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் இந்த சுற்றறிக்கை மேலும் தெரிவிக்கிறது

இந்த அஞ்சலக வங்கி கிளைகளில் நேரடி பண பரிமாற்றம் மின்னணு பண பரிமாற்றம் உள்ளிட்ட அனைத்து வங்கி சேவைகளும் வழங்கப்படும்

இது குறித்து விளையாட்டு அமைச்சகம் அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதி இருப்பதாக அவர் தெரிவித்தார் சில விளையாட்டு கூட்டமைப்புகளின் செயல்பாடுகள் முறையாக இல்லாததால் அவற்றிற்கான அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் மத்திய அரசு தேசிய அளவிலான விளையாட்டு அமைப்புகளை மட்டுமே கண்காணிப்பதாக தெரிவித்த அவர் விளையாட்டு துறை மாநில அரசின் அதிகார வரம்பிற்குள் உட்பட்டதால் அதை கண்காணிக்க வேண்டிய முழு பொறுப்பு மாநில அரசுகளையே சாரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணா சமாதியின் பின்புறம் அடக்கம் செய்யப்பட்டுள்ள அமரர் கருணாநிதியின் சமாதியில் இன்று திரளான மக்கள் அஞ்சலி செலுத்தினர் கருணாநிதியின் சமாதி அருகில் அவரது மிக பெரிய படம் ஒன்று வைக்கப்பட்டு கட்சி கொடியும் நாட்டப்பட்டுள்ளது சமாதியை சுற்றி பூக்களால் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த திரளான திமுக தொண்டர்கள் கருணாநிதியின் சமாதியில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் சமாதிக்கு அருகில் ஆயுதம் தாங்கிய போலீசார் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டுள்ளனர் திமுக செயல் தலைவர் திரு

கஸ்டாலின் கட்சியின் மூத்த தலைவர்களுடன் அமரர் கருணாநிதியின் சமாதியில் இன்று மலர் அஞ்சலி செலுத்தினார்

சமாதியை சுற்றி மக்கள் நடந்து சென்று அஞ்சலி செலுத்தும் வகையில் சமாதியை சுற்றி வட்ட வடிவில் நடைமேடை அமைக்கும் பணியும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது திமுக தலைவர் கருணாநிதியின் மறைவுக்கு மத்திய அமைச்சரவை இன்று இரங்கல் தெரிவித்துள்ளது

இத்தகவலை மத்திய அமைச்சர் திருரவிசங்கர் பிரசாத் பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் கருணாநிதியின் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் நாடாளுமன்ற இரு அவைகளும் நேற்று முழுமையாக ஒத்திவைக்கப்பட்டது நாடாளுமன்ற வரலாற்றிலேயே முதன்முறையாக நடைபெற்றதாகும் இதுவரை நாடாளுமன்ற உறுப்பினராக இல்லாத ஒருவரது மறைவுக்காக நாள் முழுவதும் இரு அவைகளும் ஒத்தி வைக்கப்பட்டதே இல்லை கர்நாடக மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக அம்மாநிலத்தில் உள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு வரும் தண்ணீரின் அளவு அதிகரித்துள்ளது

இந்த தண்ணீர் மேட்டூர் அணையை இன்னுன் ஒரிரு நாட்களில் வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது

வெப்பச்சலனம் காரணமாக புதுவை தமிழகத்தின் ஒரிரு இடங்களிலும் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரளாவில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது

கனமழை காரணமாக கேரள மாநிலத்தில் உள்ள அணைகளிலும் ஏரிகளிலும் நீர் மட்டம் வேகமாக அதிகரித்து வருகிறது பெரியாற்றில் வெள்ளம் ஏற்படக்கூடும் என்பதால் நதியோரக் கரைகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் எர்ணாகுளம் கோழிக்கோடு மலப்புரம் இடுக்கி ஆகிய மாவட்டங்கள் மழையால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன

மூட வேண்டும் என இந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது யானைகள் வழித்தடங்களில் கட்டுமானப் பணிகள் எதுவும் மேற்கொள்ளக்கூடாது எனவும் இதுதொடர்பாக நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிக்கை ஒன்றை நீதிமன்றத்திற்கு அளிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது யானைகள் செல்லும் பாதைகளில் விபத்துகள் ஏற்படுவதை தடுக்க உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ள து மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாநிலங்களவை துணை தலைவராக தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த திரு ஹரிவன்ஸ் நாராயண் சிங் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்

மறைந்த திமுக தலைவர் அமரர் கருணாநிதியின் சமாதியில் இன்றும் திரளான மக்களும் கட்சி தொண்டர்களும் அஞ்சலி செலுத்தினர்